பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார்

தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை உள்ளதாக தெரிவித்தார்

செய்திகளை வெளியிட வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ கேட்டுக்கொண்டுள்ளார்

மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

இந்தியா வெற்றிபெற்றது இனி விரிவான செய்திகள் தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்துள்ள இரண்டு நாள் சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது

தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விரைவில் மின் வாகன உற்பத்தி தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்றார் ஏற்கனவே வாகன உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் தமிழகத்தில் மின் வாகன உற்பத்தியையும் ஊக்குவிக்கும் பொருட்டு அதில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும் என்று அவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் தரமான திறன் படைத்த இளைஞர்கள் மிக அதிக அளவில் இருப்பதாகவும் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதாகவும் சிறந்த அடிப்படை கட்டமைப்புகள் இருப்பதாகவும் சுட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இவை யாவும் தொழில் வளர்ச்சிக்கு சிறந்த சூழ்நிலையை ஏற்படுத்தித் தருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழக வானூர்தி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையை பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த நிகழ்ச்சியில் வெளியிட்டார் அப்போது அவர் பேசுகையில் மத்திய அரசு அமைப்பு ரீதியிலான மிகப்பெரும் சீர்த்திருத்த நடவடிக்கைகளை நாட்டின் வளர்ச்சி கருதி தைரியமாக மேற்கொள்வதாக தெரிவித்தார்

சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறை குதந்திர இந்தியாவின் மிகப்பெரும் பொருளாதார சீர்த்திருத்த நடவடிக்கை என்றார் அவர்

சென்னையில் இருந்து டோக்கியோவுக்கு வரும் அக்டோபர் மாதம் முதல் தினசரி விமான சேவை தொடங்கப்படும் என்று அவர் அறிவித்தார் டிவிஎஸ் குழும தலைவரும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நிர்வாகியுமான திரு வேனு சீனிவாசன் தமிழகம் தொழில் துறையில் பாரம்பரிய பெருமை மிக்கது என்றும் தொழில் துறையில் நாட்டின் முன்னணி மாநிலமாக திகழ்வதற்கான அனைத்து அடிப்படை அம்சங்களையும் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டார்

நிகழ்ச்சியில் ஃபோர்டு மோட்டார்ஸ் நிறுவனத்தின் சர்வதேச தொழில்நுட்ப மற்றும் வணிக மையம் சென்னை சோழிங்கநல்லூரில் திறந்து வைக்கப்பட்டது தொழில் கண்காட்சியையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் நாளை நடைபெறும் இறுதி நிகழ்ச்சியில் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கலந்தகொள்கிறார் இன்று பிற்பகல் முதல் நாளை வரை பல்வேறு நாடுகளுடனான தொழில் வாய்ப்பு குறித்த கருத்தரங்குகள் நடைபெற உள்ளன தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள இறதியில் முதலீடுகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படும் என்று தெரிகிறது

சென்னை எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமைச்சர் ஆய்வு செய்தார் தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதற்கு நம்பகத்தன்மை கொண்ட செய்திகள் வெளியிடப்படுவது அவசியமாகிறது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ கூறியுள்ளார் சென்னை அகில இந்திய வானொலியில் பிரஸாா் பாரதியின் பகுதிநேர செய்தியாளா்களுகான கைபேசி இதழியல் தொடர்பான பயிலரங்கில் இன்று அவர் உரையாற்றினார் சமூக வலைதளங்களில் நம்பகதன்மை கொண்ட செய்திகளே பரப்பப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அண்மையில் திரிபுராவில் நடைபெற்ற தேர்தலின்போது சமூக வலைதளத்தில் வெளியான செய்தி ஏற்படுத்திய தாக்கத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார்

தேர்தல் அமைதியாக நடைபெறுவதற்கு செய்தியின் நம்பகத்தன்மை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டாள் இதனை கருத்தில் கொண்டு நம்பகத்தன்மை கொண்ட செய்திகளை மட்டுமே வழங்குமாறும் செய்தியாள்களை திரு சத்ய பிரதா சாஹூ கேட்டுக் கொண்டார் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தேசிய கிளையை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு தலைவா்கள் மலா் துவி மரியாதை செலுத்தினர் தில்லி செங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அருங்காட்சியகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தாா் நேதாஜி மற்றும் அவரது இந்திய தேசிய ராணுவத்தின் வரலாற்றை சித்தரிக்கும் பல்வேறு கலைப்பொருட்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன நேதாஜியின் பிறந்தநாளையொட்டி தமிழக அரசு சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சா்கள் திரு ஜெயக்குமார் திரு கடம்பூர் ராஜு திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மெரினா கடற்கரையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நினைவிடம் கட்டுவதற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொது நல மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதிகள் திரு சத்திய நாராயணன் திரு ராஜமாணிக்கம் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் தெரிவித்தனர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு வெளியாவதற்கு முன்னரே ஜெயலலிதா காலமாகிவிட்டதால் அவருக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் கைவிட்டது என்றும் எனவே இன்றைய தேதியில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அல்ல என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்தனர்

ஊதிய உயர்வு வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுவரும் ஜாக்டோ ஜியோ அமைப்பைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் தமிழக அரசு ஊழியர்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டனர்

இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா மற்றும் மனு அட்ரி சுமித் ரெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்